தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள இரவு நேர ஊடரங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்படுவதாக மாநில முழு அரசு அறிவித்துள்ளது

வந்து சேர்ந்தன

மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கான எட்டாவது மற்றும் இறுதி கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன்னர் நிறைவடைந்தது

அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள இரவு நேர ஊடரங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதற்கான உத்தரவை மாநில அரசு பிறப்பித்துள்ளது மாநில தலைமை செயவாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவில் சில கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளையும் அறிவித்துள்ளார்

அத்தியாவசிய சேவைகள் ஆம்புலன்ஸ் மருந்தகங்கள் பெட்ரோல் பங்குகள் இரவு நேரத்தில் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது மருத்துவ அவசரம் விமான மற்றும் ரயில் நிலையம் செல்வதற்கு டாக்சிகள் மற்றும் தனியார் வாகனங்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு அனுமதி இல்லை அதன் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரியலாம் ஞாயிற்றுக் கிழமைகளில் முழு ஊரடங்கு தளர்வுகள் இன்றி அமல்படுத்தப்பட்டுள்ளது

வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உணவு விநியோகம் செய்யும் வாகனங்களுக்கு ஊடரங்கில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது காய்கறி மளிகை உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் அனைத்து கடைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடப்பட்டிருக்கும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களிலும் தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு முழு ஊடரங்கின் போது உணவகங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது அனைத்து நாட்களிலும் மின்னனு மற்றும் அச்சு ஊடகங்கள் செயல்படுவதற்கு தடையில்லை

கோவில்களில் பூஜை மற்றும் இதர வழிபாடுகளை பக்தர்கள் அனுமதி இன்றி கோவில் பணியாளர்கள் மேற்கொள்ளலாம் குடமுழுக்கு போன்ற திருப்பணிகளையும் கோவில் பணியாளர்கள் மேற்கொள்ளலாம் திரையரங்குகள் மதுக்கூடங்கள் அரங்குகள் சலூன்கள் செயல்பட அனுமதி இல்லை கோவிட் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் மூலம் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து தரும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது

திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்த அமுதிக்கப்பட்டுள்ளது

வழிகாட்டு நெறிமுறைகளை கடைப்பிடிக்க தவறுபவர்கள் மீது பேரிடர் மேலாண்மை சுட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில தலைமைசெயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார்

காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரானிப்பேட்டை கோவை திருப்பூர் தேனி ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்களும் சுகாதாரத் துறை அதிகாரிகளும் மருத்துவ நிபுணர்களும் பங்கேற்றனர்

மும்பையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தடுப்பூசி மருந்துகளை மாநில சுகாதாரத் துறை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர் குளிர்சாத வாகனம் மூலம் தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்ஸ் வளாக மாநில தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டுசெல்லப்பட்டது மாநிலங்களுக்கு வழங்கும் கோவாக்சின் தடுப்பூசியின் விலையை நானூறு ரூபாயாக பாரத் பயோடெக் நிறுவனம் குறைத்துள்ளது

பெருந்தொற்றில் இருந்து இந்தியாவை மீட்க மேற்கொள்ளப்படும் நோய் தடுப்பு பணிகளில் உதவும் வகையில் விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது

வாக்கு எண்ணும் அலுவர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் என அனைவருக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் கூறியுள்ளார்

மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான எட்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன்னர் நிறைடைந்தது

மேற்கு வங்கம் தமிழகம் அஸ்ஸாம் கேரளா புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்படுகின்றன

கோவின் இணையதளம் ஆரோக்கிய சேது மற்றும் உமாங் செல்போன் செயலி மூலமாக இதற்கான பதிவு மேற்கொள்ளப்படுகிறது

தடுப்பூசியால் தங்கள் உடல் நலனுக்கு பாதிப்பு ஏதுமில்லை என்று பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மதுரை கரூர் சேலம் நாமக்கல் திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் செய்தியாளர்களுக்கு இன்று மாநிலம் முழுவதும் கோவிட் பரிசோதனை சிறப்பு முகாம் நடைபெற்றது மதுரை கோவை சேலம் நெல்லை சிவகங்கை அரியலூர் திருவாரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற முகாமில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டது திருவள்ளுர் மாவட்டத்தில் நடைபெற்ற நடமாடும் தடுப்பூசி போடும் முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா இன்று ஆய்வு செய்தார்

காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரத்தில் இயங்கிவந்த தினசரி பூச்சந்தை கோவிட் பரவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் திரௌபதி அம்மன் கோயில் அருகில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது சேலம் மாநகராட்சிப் பகுதிகளில் கோவிட் பரவல் காரணமாக தடை செய்யப்பட்ட இடங்களில் வீடு வீடாக மருத்துவப் பரிசோதனை செய்யும் பணிகள் இன்று நடைபெற்றன மயிலாடுதுறை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவில் குடமுழுக்கு பக்தர்கள் இன்றி இன்று நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் அறுவடை இயந்திரங்கள் மூலம் இரண்டாம் போக நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளது பொள்ளாச்சியில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற நாள்கரை டன் ரேஷன் அரிசியை காவல் துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரு வாரங்களில் எட்டு குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சம்மந்தப்பட்டவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது